எடப்பாடி கே

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குறைதீர்க்கும் முகாம்கள் மற்றும் இணையதளத்தில் பெறப்படும் மனுக்களில் வேலை வாய்ப்பு கோரி பெறப்படும் மனுக்களே அதிகமாக காணப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு இந்த மையங்களில் பெறப்படும் மனுக்கள் உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டு தேவையின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு திறன்மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு உரிய வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இதனிடையே சட்டப்பேரவையில் இன்று நீட் தேர்வு தொடர்பாக திமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதற்கு திமுக தான் காரணம் என்றார் காங்கிரஸ் ஆட்சியின் போது திமுக ஆதரவுடன் நீட் தோ்விற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் காவிரி தொடர்பாக பேசிய அவர் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக கூறினார்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

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதில் அளித்து பேசிய அவர் நீட் தேர்வு வேண்டாம் என அஇஅதிமுக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டார்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

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த மாணாக்கர் சேர்க்கை கூடுதலானால் இதுகுறித்து அரசு பரிசீலிக்கும் அவர் என்றார் தென் மண்டல வளர்ச்சிக்காக பல்வேறு சலுகைகளை அரசு வழங்கி வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்துள்ளார்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

தனபால் நீட் தேர்வு விவகாரத்தில் சட்டப்பேரவை தலைவர் இருக்கையை காங்கிரஸ் உறுப்பினர்கள் முற்றுகையிட்டு தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்ற அவைத்தலைவர் திரு

ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் ஸ்வச்சதா தூய்மை திட்டங்கள் இல்லை என்றால் அது நோய்க்கு வழிகோலும் என்று சுட்டிக்காட்டிய அவர் கங்கை கரையில் அமைந்துள்ள அனைத்து நகரங்களிலும் மாசு நீர் கலப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுவருவதாக எடுத்துரைத்தாா பீகார் அரசின் பெண் கல்வி மேம்பாட்டு திட்டங்களுக்கும் நலந்த பிரிவினரின் வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார்

இதன்மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையின் கீழ் உள்ள சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு விமான விபத்து புலனாய்வு அமைப்பு சிவில் விமான போக்குவரத்தின் தலைமை இயக்குனரகம் ஆகியவை கலி அமைப்புகளாக செயல்பட இந்த மசோதா வழிவகை செய்கிறது முன்னதாக இந்த மசோதா மீதான விவாத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு

வேணுகோபால் விமான மேம்பாடு என்ற பெயரில் மத்திய அரசு விமான சேவைகளை தனியார் மயமாக்கி முதலாளித்துவத்தை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டியது கோழிக்கோடு விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தொடர்பான உண்மை நிலவரத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு தினேஷ் திரிவேதி பேசுகையில் ஏர் இந்தியா நிறுவனத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி மறு நிர்மானம் செய்ய வேண்டும் என்று கோரினார்

இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் ஓய்வூதிய திருத்த மசோதா ஒழுங்குமுறை திருத்த மசோதா உள்ளிட்டவை குறித்து பரிசீலிக்கப்படுகின்றன

ராஜ்நாத் சிங் மக்களவையில் இன்று விரிவான அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இதுகுறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகளின் தொடர் கோரிக்கையை அடுத்து இந்நடவடிக்கை

பணியாளர் தேர்வாணையம் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆள் தேர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் எடுத்துரைத்தது

மத்திய அமைச்சர்கள் திரு

நிதின் கட்காரி திரு

இருப்பினும் கோவிட் சூழலில் பக்தர்கள் தரிசனத்திற்கான தடை நீடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது